திருபகத்சிங் கோஷ்யாரிதேசியவாதகாங்கிரஸ் கட்சியைகேட்டுக் கொண்டுள்ளாா்

வங்கியின் இரண்டுதணிக்கையாளர்கள் கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

முன்னதாக ஆட்சியமைக்கபிஜேபி க்குஆளுநர் விடுத்தஅழைப்பைஅக்கட்சிநிராகரித்தது

மத்தியஅமைச்சரவையிலிருந்துசிவசேனாகட்சியைச் சேர்ந்ததிருஅரவிந்த் சாவந்த் விலகுவதாககொடுத்திருந்தராஜிநாமாகடிதத்தைகுடியரகத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டுள்ளாா் அவர் வகித்துவந்தகனரகதொழிகள் மற்றும் பொதுநிறுவனங்கள் துறை தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்ச் திருபிரகாஷ் ஜவடேக்கரிடம் கூடுதலாகஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுபிற்பகல் பிரேசில் தலைநகர் பிரஸிலியா புறப்படுகிறார் எதிர்கால புதியகண்டுபிடிப்புக்கானபொருளாதாரவளர்ச்சிஎன்பது இம்மாநாட்டின் கருப்பொருளாகும் இம்மாநாட்டில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்காஆகியநாடுகளைச் சேர்ந்தவர்த்தகப் பிரதிநிதிகள் பங்கேற்கஉள்ளனர் இம்மாநாட்டுக்கு இடையே ரஷ்ய அதிபர் திருவிளாடிமிர் புட்டின் சீனஅதிபர் ஸீ ஜின்பிங் ஆகியோரைபிரதமர் திருநரேந்திரமோடிசந்தித்துப் பேசஉள்ளார்

வங்கியில்நட ந்தமோசடிகளில்முக்கியஅதிகாரிகள்சம்மந்தப்பட்டிருப்ப தைஇவர்கள்மூடிமறைத்தார்கள்என்றுகுற்றம்சாட்டப்பட்டுள் ளது இவர்களுக்கும்மற்றொருநிறுவனத்திற்கும்தொடர்புஇரு ந்ததாகபொருளாதாரகுற்றப்பிரிவுசந்தேகிக்கிறது இந்தமோசடிதொடர்பாகவழக்குபதிவுசெய்யப்பட்டவங்கியி ன்இயக்குனர்கள்பர்மீத்சோதிமற்றும்சுர்ஜித்சிங்நரங்ஆகிய இருவரும்முன்ஜாமீன்கோரிதாக்கல்செய்தமனுவைமும்பை அமர்வுநீதிமன்றம்தள்ளுபடிசெய்துவிட்டது அவர்கள்இருவரையும்காவலில்வைத்துவிசாரிக்கதேவைஇ ருப்பதாகநீதிபதிகுறிப்பிட்டுள்ளார்

சர்வதேசஅமைப்புகளுக்குதலைமையேற்கும் அளவிற்கு இந்தியாவளர்ச்சியடைந்துவருவதாக குடியரசுதுணைத் தலைவர் திரு

வெங்கையநாயுடு கூறியிருக்கிறார் புத்தில்லியில் நேற்றுஅசோசேம் அமைப்பின் சார்பில் நடைபெற்றஜேஆர்டிடாடாநினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றியஅவர் அடுத்தபத்தாண்டுகளுக்குள் இந்தியா முன்னணிபொருளாதாரநாடாகஉருவெடுக்கும் என்றார்

வெங்கையநாயுடு மக்களிடையேநிதிவிவகாரங்கள் பற்றியஅறிவாற்றலைமேம்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்படவேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் தீவிரவாதம் மனிதகுலத்திற்கும் அமைதிக்கும் எதிரானதுஎன்பதோடு நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரும் முட்டுக்கட்டையாகஉள்ளதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

இந்நாளைபொட்டி பஞ்சாப் மாநிலம் கல்தான்பூர் வோதியில் நடைபெறும் விழாவில் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார் மத்தியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மகாராஷ்டீரமாநிலம் நான்டெட்டில் உள்ளஹூசூர்சாகிப் சச்காந்த் குருத்வாராவில் நடைபெறும் விழாவில் கலந்துகொள்கிறார்

அமிர்தசரஸில் உள்ளபொற்கோவிலிலும் பல்வேறுசிறப்பு நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளையொட்டிபொற்கோவில் வண்ணவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது

மக்களுக்குத் தேவையானமருந்துகள் மற்றும் மருத்துவஆலோசனைகளைரானுவமருத்துவநிபுணா்கள் வழங்கிவருகின்றனர்

ஜம்மு கஷ்மீரின் பள்ளத்தாக்குப் பகுதியில் நிறுத்திவைக்கப்பட்டிருந்தரயில் சேவை இன்றுமுதல் தொடங்குகிறது

இந்நிலையில் ஸ்ரீநகர் முதல் பாரமுல்வவரைமுன்னோட்டமாகநேற்றரயில் இயக்கப்பட்டது இப்பகுதியில் இன்றுமுதல் ரயில்சேவைதொடங்கும் என்றுவடக்குரயில்வேஅறிவித்துள்ளது ஜம்முபகுதியில் ப்ரீநகர் பனிகல் இடையேயானரயில் சேவைவிரைவில் தொடங்கும் என்றரயில்வே அதிகாரிதெரிவித்தார் பொதுஒலிபரப்பு தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

பிரிவினைக்குப் பிறகுஹரியானாவில் உள்ளகுருஷேத்ராவில் தற்காலிகமாக இடம் பெயர்ந்தமக்களுக்காகமகாத்மாகாந்திவானொலியில் உரையாற்றினார் இந்நாளைபொட்டிதில்லிஅகில இந்தியவானொலிசிறப்பு நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்துள்ளது

நேற்றுகிளர்ச்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையேநடந்தமோதலில் கிளர்ச்சியாளர் ஒருவர் துப்பாக்கிசூட்டில் பலியானார் மற்றொருவர் தீவைத்துகொளுத்தப்பட்டார்

இந்தஒப்பந்தத்திலிருந்துஅமெரிக்காதன்னிச்சையாகவிலகியதைஅடுத்து ஆனால் இந்தமுடிவைஎடுத்துள்ளதாகாரான் கூறியுள்ளது

மேலும் பலர் காயமடைந்தனர் இரண்டுபயணியர் ரயில் எதிர் எதிராகமோதிக் கொண்டதில் இந்தவிபத்துநேரிட்டதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரைஎட்டுஉடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் பவர் ரயில்களின் இடையேசிக்கி இருக்கக்கூடும் என்றும் உயிரிழந்தோா் எண்ணிக்கைஅதிகரிக்கலாம் என்றும் பங்ளாதேஷ் ரயில்வேநிாவாகம் தெரிவித்துள்ளது

ஆசியதுப்பாக்கிச்சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியவீரர் சவ்ரப் சௌத்ரிவெள்ளிப்பதக்கம் வென்றார்